குழுவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு தலைமை தாங்குகிறார்

தீவிரமடைந்துள்ளது

இந்தியாவின் ஆகாஷ் மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்

அணி ஒமன் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஆசிய ஐரோப்பிய உச்சிமாநாடு பெல்ஜியம் தலைநகர் பிரஸல்சில் இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் இந்திய பிரதிநிதிகள் குழுவிற்கு தலைமை ஏற்கும் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு நேற்றிரவு அங்கு சென்றடைந்தார் சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச கூட்டாளிகள் என்ற மையப்பொருளில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது

முதல் நாளான இன்று குடியரகத் துணைத்தலைவா் திரு வெங்கையநாயுடு பிரஸில்சில் உள்ள அதிபா் அரண்மனையில் பெல்ஜியம் மன்னா் பிலிப்பை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளாா் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு விஷயங்கள் பரஸ்பர நலன் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து இவர்கள் விவாதிப்பாா்கள் என்று தெரிகிறது ஐரோப்பா அரங்கில் நடைபெறும் உச்சிமாநாட்டின் தொடக்க விழாவில் திரு நாயுடு பங்கேற்பார் இதை தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு அமர்விலும் அவர் கலந்து கொள்வார் இம்மாநாட்டிற்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை அவர் மேற்கொள்ள உள்ளார்

வெளியுறவு அமைச்சா் திருமதி கஷ்மா ஸ்வராஜை பெலாரஸ் வெளியுறவு அமைச்சா் திரு ஆந்த்ரி டப்கினாஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கிடையேயான நம்பிக்கையையும் நல்லுறைவையும் இந்த சந்திப்பின் போது திருமதி ஸ்வராஜ் வலியுறுத்தினார் தற்போதுள்ள உறவுகளின் நிலை குறித்து ஆய்வு செய்த அவர்கள் அனைத்து நிலைகளிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடினா்

இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து விரிவான பேச்சு நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார் இவங்கை யாழ்பானத்தில் இந்திய உதவியுடன் மேற்கொள்ளப்படும் வீடுகட்டும் திட்டங்களின் நிலை குறித்து இரு தலைவா்களும் ஆய்வு செய்வாா்கள் என்று தெரிகிறது சமீப ஆண்டுகளில் அனைத்து நிலைகளிலும் இந்தியாவும் இலங்கையும் நெருக்கமான உறவுகளை கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா கவராஜ் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்முத் சிங் ஆகியோரையும் இலங்கை பிரதமர் சந்திக்க உள்ளதாகவும்அவர் தெரிவிக்கிறார் தம்மையும் இலங்கை பாதுகாப்புத்துறை முன்னாள் செயலாளரையும் கொலை செய்வதற்கான சதி திட்டத்தில் இந்தியாவுக்கு தொடர்பு உள்ளது என்று தாம் கூறியதாக சில ஊடகங்களில் வந்துள்ள செய்திகளை இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனாதிட்டவட்டமாக மறுத்துள்ளார் இத்தொடர்பாக நேற்று அவர்பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார் இத்தகைய விஷமத்தனமான செய்திகள் முற்றிலும் அடிப்படை இல்லாதவை தவறானவை என்று அப்போது அவர் கூறினார்

இலங்கையின் உண்மையான நட்பு நாடு இந்தியா என்றும் தனிப்பட்ட முறையில் தம்முடைய சிறந்த நண்பராக பிரதமர் திரு மோடி திகழ்வதாகவும் திரு சிறிசேனா கூறியுள்ளார் இலங்கை அதிபா் திரு சிறிசேனாவும் அவரது அரசும் இத்தகைய செய்திகளை வெளிப்படையாகவும் உறுதியாகவும் மறுப்பதற்கு மேற்கொண்ட சரியான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டினார் அண்டை நாட்டுடன் நட்புக்கு முதலிடம் என்ற இந்தியாவின் கொள்கையை வலியுறுத்தி கூறிய அவர் இந்தியா இவங்கை இடையே வலுவாள ஒத்துழைப்பு மேம்பட வேண்டும் என்பதற்கு இந்திய அரசும் தனிப்பட்ட முறையில் தாமும் முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்தார்

சத்தீஸ்கில் செலவினம் தொடர்பான விதிமுறைகளை அனைத்து வேட்பாளர்களும் அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் திரு சுப்ரத் சாகு தெரிவித்தார் அதிகாரி தேர்தல் தொடர்பான செலவுகளுக்கு தனியான வங்கி கணக்கு தொடங்குவது அவசியம் என்று அனைத்து வேட்பாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் தற்போதுள்ள வங்கி கணக்கு மூலம் தேர்தல் செலவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் குறைந்தபட்சும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஒரு நாள் முன்னதாக வேட்பாளர்கள் வங்கி கணக்கு தொடங்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் அனைத்து வயது பென்களும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்கு எதிரான போராட்டம் கேரளாவில் தீவிரமடைந்துள்ளது

இந்த தடை உத்தரவுக்கு பின்னரும் நியூயார்க் டைம்ஸின் பெண் பத்திரிக்கையாளர் சபரிமலைக்கு செல்ல முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டார் சபரிமலையை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கேரளாவில் பல்வேறு இந்து சுமய அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ள கடையடைப்பு போராட்டம் இன்று காலை தொடங்கியது இதற்கு பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த கடையடைப்ப போராட்டத்தில் காங்கிரஸ் இணையாது என்றும் ஆனால் மாநிலம் முழுவதும் எதிர்ப்பு ஆர்பாட்டங்களை நடத்தும் என்றும் அக்கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர்

இத்தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் செய்துள்ளது தங்களின் வாக்குரிமையை பயன்படுத்த வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மின்னணு வாக்குபதிவு எந்திரங்களை கொண்டு தேர்தல் நடத்தப்படுகிறது தபால் மூலம் வாக்களிக்க ஒரு வட்கத்து இரண்டாயிரம் வாக்காளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்

தொலை தகவல் தொடர்பு துறையும் இந்தியாவின் தனித்த அடையாளத்துக்கான ஆணையமும் கூட்டாக இன்று புதுதில்லியில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த செய்திகள் அடிப்படையற்றவை என்று கூறியுள்ளன செல்பேசி பயன்படுத்துவோர் இடையே தேவையற்ற பதற்றம் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள இந்த அறிக்கை ஆதார் எண் அளிக்கப்படாவிட்டால் செல்பேசி இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக பிரதமின் பயிர்காப்பீட்டு திட்டம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படுவது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்

பியூனஸ் ஐரஸில் நடைபெறும் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய விவசாயியின் மகன் ஆகாஷ் மாலிக் வில் வித்தை போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்

ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி இன்று மஸ்கட்டில் தொடங்குகிறது நடப்பு சாம்பியனான இந்தியா தனது தொடக்க ஆட்டத்தில் ஒமனை எதிர்கொள்கிறது